ஆரம்ப நிலை பள்ளி கல்வித் திட்டத்திற்கான எட்டு வார கால அட்டவணையை மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நேற்று வெளியிட்டார்

இது நாட்டில் பெரும்பாலாள பகுதிகளில் அறிகுறி இல்லாமல் தொற்று அதிகரித்துள்ளதாக செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தியமைக்கப்பட்ட நெறிமுறைகளின் படி லேசான அறிகுறி உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளவாம் வீடுகளில் உள்ள அளைவரும் தனிமைப்படுத்துவதற்கு வசதி உள்ளதா என்பதைப் பார்த்து அதன் அடிப்படையில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் எச் ஐ வி தொற்றுள்ளவர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள் புற்றுநோயாளிகள் போன்றவர்களுக்குத் தொற்று ஏற்பட்டால் அவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும்

அதிக தொற்று உள்ளவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது மூச்சுத் திணறல் மார்பில் இளடவிடாத வலி அழுத்தம் மனகுழப்பம் உளறல் முகம் மற்றும் உதடுகள் நீல நிறமாக மாறுதல போன்ற அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்க வேண்டும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு பத்து நாட்களுக்கு அறிகுறிகள் இல்லையென்றாலும் மூன்று நாட்களுக்கு காய்ச்சல் இல்லையென்றாலும் அவர்களை விடுவிக்கலாம் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்கள் அடுத்த ஏழு நாட்களுக்கு தங்களது உடல்நிலையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் உடல்நிலையை தினமும் களத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகப் பணியாளர்கள் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் குடும்ப அங்கத்தினர்களையும் தொடர்புடையவர்களின் உடல் நிலையையும் கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம தெரிவித்துள்ளது

பதினோரு பேர் காயமடைந்தனர் இவர்களில் பெரும்பாவானோர் வயல்களில் வேலை முடித்து வீடு திரும்பிய விவசாய தொழிலாளர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததுடன் தலா நான்கு வட்சம் ருபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்குமாறும் அவர் கூறியுள்ளார்

பிகாரில் மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பதற்கு பிரபல விளையாட்டு வீரர்களுடன் கலந்தாலோசிக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால் மற்றும் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜூஜூ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் பிரபல விளையாட்டு வீரர்கள் பி வி சிந்து இந்திய கால்பந்து அணியின் தலைவர் கனில் சௌத்திரி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர்

அஸ்வினி பொன்னப்பா இந்திய மகளிர் ஹாக்கி அணித்தலைவர் ராணி ராம்பால் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பாத்ரா துப்பாக்கி சுடும் வீராங்கனை அபூர்வி சண்டேலா மற்றும் மாற்றுத் திறணாளி விளையாட்டு வீரர் தீபா மாலிக் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையதளத்திலும் தூர்தர்ஷன் விளையாட்டுச் சானலிலும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும் இந்திய விளையாட்டு வீரர்களின் வாழக்கை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உற்சாகமூட்டி அவர்களையும் சாதிக்கத்தாண்டும் என்ற அடிப்படையில் இந்நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும் என்று மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜூஜூ தெரிவித்தார்

நேற்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிப் தலைமையில் நடைபெற்ற இந்த குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

தமிழகத்தில் முதலீடு செய்ய முன் வருமாறு மின்னனு வணிக நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக ஐந்து நிறுவனங்களின் தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை வழங்கும் என்றும் ஊக்கச்சலுகைகளை அளித்திடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப நிலை பள்ளி கல்வித் திட்டத்திற்கான எட்டு வார கால அட்டவணையை மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் நேற்று வெளியிட்டார் வீடுகளிலுள்ள மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது தொடர்பாக ஆசிரியர்கள் கையாள வேண்டிய தொழில்நுட்பம் சமுக வலைதளங்கள் பயன்பாடு போன்றவற்றில் விரிவான விளக்கங்கள் அடங்கிய நெறிமுறைகள் இந்த அட்டவணையில் இடம் பெற்றுள்ளன கோவிட் தொற்று காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர்கள் மாணவர்களின் பெற்றோருக்கான பல அறிவுரைகள் இதில் அடங்கும் இந்த வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் மாணவர்களின் ஆற்றலைத் திறமையாக கையாளவும் ஆர்வத்துடன் அவர்கள் படிப்பதற்கான வழிமுறைகளைக் கற்றுத் தரவும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இண்டர்நெட் மொபைல் தொலைபேசி போன்றவற்றிற்கு வசதி இல்லாத மாணவர்கள் பயன் பெறுவதற்கு அவர்களின் பெற்றோரின் தொவைபேசிகள் மூலம் கற்றுக் கொள்வதற்கு வழி வகை செய்யப்படும் என்று அவர் கூறினார்

இந்தி ஆங்கிலம் உருது மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டம் நேற்று முதல் தொடங்கியது

அனூாக் ஸ்ரீவத்கவாதெரிவித்துள்ளார்

நான்கு கட்டங்களிலும் ஐநாறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஏர் இந்தியா மற்றும் தனியார் விமானங்கள் மூலமாக அவர்கள் நாடு திரும்பியிருப்பதாக அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ரசாயன உரங்களை ரயில்கள் மூலம் கொண்டு சென்ற்தற்கு ரயில்வே அமைச்சகத்திற்கும் ரசாயணத் துறை அதிகாரிகளுக்கும் மத்திய ரசாயணம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு

அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார்